நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது

பதிவாகியுள்ளன

என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

சேர்க்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா சுட்டப்பேரவையில் சிவசேனா தலைமையிலான மகா விகாஸ் அஹாதி கூட்டணி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது

முன்னதாக காங்கிரஸ் சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அசோக் சவான் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்தார்

சுட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு தேவேந்திர பட்னவிஸ் இடைக்கால சபாநாயகர் மாற்றப்பட்டது மட்டுமன்றி இந்தச் சூழ்நிலையில் சுட்டமன்றத்தை கூட்டியிருப்பதும் சுட்டவிரோதமானது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கூறினார் அவை நடவடிக்கைகளை ரத்து செய்யுமாறு பிஜேபி ஆளுநரிடம் மனு ஒன்றை அளிக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஒருமைப்பாடு வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாடு தொடர்பாக கடந்த ஆறுமாதங்களில் பல்வேறு முக்கிய முடிவுகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் இன்று செய்தி வெளியிட்டுள்ள அவர் வளம் மற்றம் வளர்ச்சியுடன் கூடிய புதிய இந்தியாவைக் கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டோஷிமிட்சு மோட்டோகி மற்றம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு டாரா கோளோ ஆகியோர் சந்தித்தப் பேசினர் முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கை சந்தித்துப் பேசிய ஜப்பாள் பாதுகாப்பு அமைச்சர் திரு கோனோ இருநாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆவோசனை நடத்தினர் அப்போது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து இரு அமைச்சர்களும் ஆலோசித்தனர் இரண்டுநாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர்

வாக்குப்பதிவின் போது அசும்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஜம்மு கஷ்மீர் மற்றம் லடாக் யூளியன் பிரதேசங்களில் அனைத்து மக்களுக்குமான சுட்டங்களை அமல்படுத்துவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலகத்திற்கான இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் ஜல்சக்தி மற்றும் பேரிடர் மேலாண்மை தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை இன்று தொடங்கிவைத்து அவர் உரையாற்றினார்

ஐந்து வட்சம் கோடி ரூபாய் என்ற பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் கான்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவிந்த பிரிவு மக்களின் முன்னேற்றத்திற்காக புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் உயர்கல்வி நிறுவனங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றம் ஆராய்ச்சிகளில் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் அரசின் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் அறிவுத் திறனை வளர்க்க உதவிடும் என்றும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் ஒருநாள் பயணமாக கான்பூர் சென்றுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் வர்த்தகர்கள் சுயதொழில் செய்வோர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய ஒய்வூதியத் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு கோடி பயனாளிகளை இணைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொழிவாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்வார் இந்த இரண்டு ஒய்வூதியத் திட்டங்களின் கீழ கூடுதவாள பயனாளிகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்று தொடங்கியதாகத் தெரிவித்தார் இந்த இரு ஓய்வூதியத் திட்டங்களும் எளிமையான வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதார் எண்ணுடன் கூடிய வங்கி சேமிப்புக் கணக்கு அல்லது ஜன்தன் வங்கிக் கணக்கு மூலம் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

புதிதாக தொழில் தொடங்கி சிறப்பாக செயவ்பட்டு வரும் நிறுவனங்களைக் கண்டறிந்து அவற்றை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய விருது வழங்கப்படும் என தொழில்துறை மேம்பாடு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது கற்றுக்சூழலுக்கு உகந்த வகையில் தொடங்கப்படும் புதிய நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகள் வேலை வாய்ப்புகள் மற்றும் வளம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு நிறுவளங்கள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நிறுவனங்கள் ஈட்டும் லாபம் மற்றும் சமூகத்தில் அவற்றின் பங்கு ஆகியவையும் கருத்தில் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்

ஒவ்வொரு துறையிலும் தனித்தனியாக வழங்கப்பட உள்ள இந்த விருதில் ஐந்து வட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் அடங்கும் விருதக்காக தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனங்கள் தேசிய மற்றம் சர்வதேச அளவில் நடைபெறும் வர்த்தக நிகழ்ச்சிகளில் பங்குபெற முன்னுரிமை அளிக்கப்படும் தமிழகத்தில் எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்கு தனிக்கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதைபொட்டி இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு வழங்கி வரும் நலத்திட்ட உதவிகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணா்வை மக்களிடையே ஏற்படுத்தி தமிழகத்தில் எய்ட்ஸ் இல்லாத நிலையை உருவாக்கிட அனைவரும் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

இதற்கான விருதை தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய க்காதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்த்தனிடமிருந்து மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானத்தை சிறப்பாக செயல்படுத்திய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கைகள் மாற்று அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்த டாக்டர் ரமாதேவிக்கும் மத்திய அமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமரி மற்றும் வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒருசில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருநாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகக் கூறினார்

பாகிஸ்தானுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா நான்கு பூஜ்யம் என்ற ஆட்டக் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது